நிதியமைச்சர் திரு பசிதம்பரம் இன்று தில்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார்

நரேந்திர மோடி பிரான்ஸ் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பஹ்ரைன் ஆகிய மூன்று நாடுகள் சுற்றுப்பயணத்தை இன்று தொடங்குகிறார்

விதிக்கப்படும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது

ஆண்டிகுவாவில் இன்று தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் ஐ என் எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு பசிதம்பரம் கைது செய்யப்பட்டுள்ளார் தில்லியில் உள்ள அவரது இல்லத்திற்கு நேற்றிரவு சென்ற சிபிஐ அதிகாரிகள் அவரை கைது செய்தனர் பின்னர் சிபிஐ அலுவலகத்திற்கு கொண்டு சென்று நேற்றிரவு முழுவதும் விசாரணை நடத்தினர்

திருசிதம்பரத்திற்கு முன்ஜாமீன் வழங்க தில்லி உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்ட நிலையில் தேடப்பட்ட நபராக அவர் அறிவிக்கப்பட்டார் முன்ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்த மனு நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக நேற்றிரவு தில்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு பசிதம்பரம் எந்தவொரு வழக்கிலும் தாம் குற்றம் சாட்டப்படவில்லை என்றும் அமலாக்க இயக்குனரகமோ சிபிஐயோ தமக்கு எதிராக எந்தவொரு நீதிமன்றத்திலும் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யவில்லை என்றும் கூறினார் இந்நிலையில் தில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தித் தொடர்பாளர் திரு ஜி வி எல் நரசிம்மராவ் முன்னாள் நிதியமைச்சர் திரு பசிதம்பரத்திற்கு ஆதரவாக காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பேசி வருவது வியப்பளிப்பதாகக் கூறினார் மற்றும் அமலாக்க இயக்குநரகம் அரசியல் பழிவாங்கும் சிபிஜ நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுவதாக எதிர்க்கட்சிகள் கூறும் குற்றச்சாட்டை அவர் நிராகரித்தார் முன்னாள் நிதியமைச்சர் திரு ப சிதம்பரத்தின் புகழை கெடுக்க வேண்டும் என்பதற்காக அமலாக்க இயக்குநரகம் மற்றும் சிபிஐ அமைப்பை அவருக்கு எதிராக அரசு பயன்படுத்துவதாக காங்கிரஸ் தலைவகளில் ஒருவரான திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார்

சிதம்பரம் மீதான நடவடிக்கை குறித்து அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோதி பிரான்ஸ் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பஹ்ரன் ஆகிய முன்று நாடுகள் சுற்றப்பயணத்தை இன்று தொடங்குகிறார் முதலில் பிரான்ஸ் செல்லும் அவர் தலைநகர் பாரிசில் அந்நாட்டின் அதிபர் திரு இம்மானுவேல் மேக்ராளை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து பேச்சுக்கள் நடத்தவுள்ளார் அதனைத் தொடர்ந்து இருநாடுகளுக்கு இடையே பிரதிநிதிகள் மட்டத்திலான பேச்சுக்களும் சில ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகவுள்ளன என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பாதுகாப்பு வர்த்தகம் கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருநாடுகளும் ஒத்துழைப்பு உடன்பாடுகளை ஏற்படுத்த உள்ளன

நெடுங்காலமாக உள்ள நட்புறவின் அடையாளமாக பிரதமருக்கு அந்நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆப் கலியோ விருது வழங்கப்படுகிறது

முதன்முறையாக இந்தியப்பிரதமர் ஒருவர் அந்நாட்டிற்கு செல்வது முக்கியத்துவம் பெறுகிறது

வேளாண் பணிகளுக்காக உரம் விதை மற்றும் இடுபொருட்களை வேளாண் துறை இருப்பு வைத்து விவசாயிகளுக்கு வழங்கி வருவதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியிருக்கிறார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வட்டத்திற்கு உட்பட்ட வெப்படையில் நேற்று வேளாண் துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிப்பேசிய அவர் பொதுமக்களின் தேவைகளை அறிந்து நலத்திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாகக் கூறினார் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு கூடுதல் நிதி ஒதுக்கி பல்வேறு திட்டங்களைச் செயல்படுத்தி வருவதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியிருக்கிறார்

சேலம் பசுமை வழிச்சாலை திட்டத்தின் பாதிப்புகள் குறித்து முறையிடுவதற்கு வந்த விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தது கண்டிக்கத்தக்கது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் முதலமைச்சர் சிறப்பு குறை தீர்க்கும் திட்டம் புதிய திட்டம் அல்ல என்றும் ஏற்கனவே உள்ள திட்டம்தான் என்றும் கூறினார் அஇஅதிமுக அரசு பல்வேறு துறைகளில் தோல்வி அடைந்துள்ளதாகவும் அந்தத் தோல்வியை மறைப்பதற்காக புதிய மாவட்டங்கள் புதிய திட்டங்களை அறிவித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டனார்

இது தொடர்பாக தில்லியில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் மறு கழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தமாறு ரயில் நிலையங்களில் கடை வைத்திருப்போர் மற்றும் ரயில்வே ஊழியர்கள் கேட்டுக் கொள்ளப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது

அரியலூரில் நேற்று இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

சத்தியபிரதா சாகூ கூறியிருக்கிறார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வாக்காளர் பட்டியல் பிழைகள் இல்லாமல் இருக்க அனைத்து வாக்காளர்களும் ஒட்டுநர் உரிமம் ஆதார் குடும்ப அட்டை நிரந்தர கணக்கு என் அட்டை உள்ளிட்ட ஏதாவது ஒரு சான்று ஆவணங்களை சமர்ப்பிக்கலாம் என்று கூறியுள்ளார்

இருவரிச் செய்திகள் தைவானுக்கு போர் விமானங்களை விற்றதில் தொடர்புடைய அமெரிக்க நிறுவனங்கள் மீது தடை விதிக்கப்போவதாக சீனா எச்சரித்துள்ளது நேபாளம் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் திரு பிரதீப் கயாவளியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார் கஷ்மீர் பிரச்னைக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் அமைதியான முறையில் இருதரப்பு பேச்சுக்கள் மூலம் தீர்வு காண வேண்டுமென்று தென்னாப்பிரிக்கா கூறியுள்ளது

திருவள்ளுர் மாவட்டத்தில் போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன ஒட்டிகளிடம் ஈ சவான் மூலம் அபராதம் விதிக்கும் முறையை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு அரவிந்தன் நேற்று அறிமுகம் செய்து வைத்தார் நாகப்பட்டிணம் மாவட்டத்தில் கோயிலில் திருடப்பட்ட நான்கு பஞ்சலோக சிலைகளில் இரண்டை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர்

ஏற்கனவே ஆஸ்திரேலியா இங்கிலாந்து நியுசிலாந்து இலங்கை அணிகள் டெஸ்ட் தொடரில் ஆடி வருகின்றன இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் வெஸ்ட் இண்டிசை இன்று சந்திக்கிறது ஸ்விட்சர்லாந்தில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி வி சிந்து நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்